செயல்படுத்தப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

விரைவில் நிறைவடையும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு

உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூரில் புதிய மருத்துவக்கல்லூரிக்கு பிரதமர்

கஜா புயல் நிவாரண தொகையை மத்திய அரசு தமிழகத்திற்கு விரைவில் வழங்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மின் மீட்டருக்கான ப்ரீபெய்டு அட்டை திட்டம் குறித்து அனைத்து மாநில மின்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் உரிய விளக்கம் கிடைத்த பின்னரே இந்த திட்டத்தில் இணைவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் முன்னதாக நாமக்கல் மாவட்ட மேம்பால பணிகளை இன்று ஆய்வு செய்த அவர் ஆனங்கூர் பகுதியில் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க மத்திய அரசிற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார்

புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் கஜா தொகையும் விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையும் விரைவில் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினாா்

ஜெயக்குமார் மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு

பெஞ்சமின் முன்னிலையில் புரிந்துணா்வு ஒப்பந்தங்களை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது தொழில் முனைவோ்களும் பொறியியல் வல்லுநர்களும் முதலீட்டாளர்களும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் முதலீட்டாளர்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உற்பத்தியை தொடங்கும் வரை தேவையான உரிமம் மற்றும் அனுமதி போன்றவற்றை பிற துறைகளிடமிருந்து ஒற்றைச்சாளர முறையில் பெற்றுத்தர மாவட்ட தொழில் மையம் ஆவன செய்யும் என்று சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

சண்முகசுந்தரம் தெரிவித்துள்ளார்

சேவூர்

அரியலூர் மாவட்டத்தில் சிறுகுறு நடுத்தர தொழில் வாய்ப்புகள் அரசின் நலத்திட்ட உதவிகள் தொடர்பான விளக்கக்கூட்டம் இன்று நடைபெறுகிறது

கொழில் முனைவோருக்கு உரிமம் மற்றும் வரைபட ஒப்புதல் வழங்குதல் முதலீட்டு மானியம் உள்ளிட்டவை குறித்தும் இக்கூட்டத்தில் எடுத்துரைக்கப்படும் கடம்பூர் ராஜு தூத்துக்குடி சுப்பையா வித்யாலயா பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நெகிழி பொருட்களுக்கான மாற்றுப் பொருட்கள் பயன்பாடு கண்காட்சியை மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு

பிரதமர் உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூரில் புதிய மருத்துவக்கல்லூரிக்கு பிரதமர் திரு

அம்மாநிலத்தை சோ்ந்த ராஜா சுகேல் தேவ் நினைவு தபால் தலையையும் அவர் வெளியிட்டார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பயன்கள் நாட்டிலுள்ள அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுத்துவருவதாக கூறினார் உத்தரப்பிரதேச மாநிலம் பூர்வாஞ்சல் பகுதியில் விரைவில் சுகாதார மையம் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் பிரதமர் இன்று பிற்பகல் சர்வதேச அரிசி ஆய்வு நிறுவனத்தின் தெற்காசிய பிராந்திய மையத்தை வாராணாசியில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் மேலும் ஒரு மாவட்டம் ஒரு பொருள் என்ற தலைப்பிலான உச்சி மாநட்டையும் அவர் தொடங்கி வைக்கிறார் இதனைத்தொடர்ந்து பிரதமர் அந்தமான் நிகோபார் தீவுகளில் இரண்டு நாள் அரசுமுறைப் பயணம் மேற்கொள்கிறார்

பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இதுவரை தமிழ்மொழியின் சிறப்புகள் பேரிடர் மீட்பு படையினாின் திறமையான செயல்பாடுகள் சரக்கு சேவை வரி உள்ளிட்ட பல்வேறு விசயங்கள் குறித்து உரையாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது

ராம்நாத் கோவிந்தை இந்தியா வந்துள்ள பூடான் பிரதமர் டாக்டர் லாட்டே ஷெரிங் குடியரசுத்தலைவர் மாளிகையில் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்